தமிழக ஊரக உள்ளாட்சி தேர்தலில் ஊராட்சி வார்டு மற்றும் ஒன்றிய வார்டு உறுப்பினர் பதவியிடங்களில் அஇஅதிமுக திமுக கூட்டணி வெவ்வேறு இடங்களில் முன்னிலை வகித்து வருகின்றன

முடிவுகள் வெளியாக தாமதமாகும் என தெரிகிறது

பிரதமர் திரு

திருச்செந்தூர் உடன்குடி ஊராட்சி ஒன்றியத்தின் வார்டு ஒன்று உறுப்பினர் பதவிக்கு திமுக வேட்பாளர் பாலசிங் வெற்றிபெற்றுள்ளார்

திருப்பூரில் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் தேர்தலில் உடுமலையில் திமுக வேட்பாளரும் உடுமலை ஒன்றாவது வாா்டில் அஇஅதிமுக வேட்பாளரும் முன்னிலையில் உள்ளன்

அஸ்வினி குமார் சௌபே தெரிவித்துள்ளார் ராமேஸ்வரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதன்மூலம் நாட்டில் உள்ள எந்த மருத்துவமனையிலும் எவ்வித கட்டணமின்றி மக்கள் சிகிச்சை பெறலாம் என்றார்

நாட்டில் உள்ள ஒன்றரை லட்சம் சுகாதார நல மையங்களை புதுப்பிக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார் நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் ஆயிரம் பேர் மருத்துவ வசதி பெறும் வகையில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அமைப்பதற்கான கோரிக்கை மத்திய அரசிற்கு வந்திருப்பதாகவும் இதுபற்றி துறை அமைச்சர்களுடன் கலந்து ஆலோசிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

இதனைத்தொடர்ந்து

ஊரக வளர்ச்சி அறிவியல் தொழில்நுட்பம் என்பதை கருப்பொருளாக கொண்டு நடைபெறும் இம்மாநாட்டில் பல்வேறு அறிவியல் திறன் விருதுகளையும் பிரதமர் வழங்குகிறார்